காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோகார்பன் திட்டங்களுக்கு தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி வழங்காது என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

வி

ரயில்வே அச்சகங்களில் பணியாற்றுபவர்களுக்கு பணியிழப்பு ஏற்படாது என்று ரயில்வே அமைச்சர் திரு

கரிமசேர்மம் காவிரி டெல்டா பகுதிகளில் கரிமசேர்மம் எனப்படும் ஹைட்ரோகார்பன் திட்டங்களுக்கு தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி வழங்காது என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

வி

சட்டப்பேரவையில் இன்று இதுதொடர்பாக திமுக உறுப்பினர் டி

ராஜா கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முன்மொழிந்து பேசுகையில் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கும் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்த தீர்மானத்திற்கு பதில் அளித்து பேசிய அமைச்சர் திரு

சண்முகம் கடற்பகுதியில் இத்திட்டங்களுக்கு அனுமதி வழங்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கும் நிலப்பரப்பில் அனுமதிப்பதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கும் உள்ளது என்றார்

அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் திரு

க

தொடர்ந்து பேசிய அமைச்சர் திரு

சண்முகம் டெல்டா பகுதிகளில் எந்தவொரு திட்டமானாலும் அது சிறிதளவு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அதற்கு அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது என்ற மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உறுதிமொழி எப்பொழுதும் பின்பற்றப்படும் என்று குறிப்பிட்டார்

துரைமுருகன் பேசுகையில் எந்தவொரு திட்டத்திற்கும் ஆய்வு என்பதும் அனுமதி என்பதும் வெவ்வேறானது என்றும் ஆய்வில் தெரியவரும் சாதக பாதகங்களை பார்த்து புதிய திட்டங்களுக்கு அனுமதி மறுக்கலாம் என்றும் குறிப்பிட்டார் அமைச்சர் திரு சண்முகம் மேலும் பேசுகையில் இத்திட்டத்தினை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் போராட்டங்களை தூண்டுவதாகவும் தமிழக அரசே திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்போது அதை எதிர்த்து போராட்டம் ஏன்

அப்போது குறுக்கிட்டு பேசிய திரு ஸ்டாலின் மத்திய அரசு தமிழக அரசின் எதிர்ப்பையும் மீறி கரிமசேர்மம் எனப்படும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதால் போராட்டங்கள் நடத்தப்படுகிறது என்றார்

விசண்முகம் கடலில் அகழ்வு செய்ய அனுமதிக்கும் உரிமை மத்திய அரசிடம் இருந்தபோதிலும் அதனால் மாநில நலனுக்கு பாதிப்பு இருந்தால் கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்தின் மூலம் அதற்கு ஆட்சேபம் தெரிவிக்கப்படும் என்றும் நிலப்பரப்பை பொறுத்தமட்டில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் குறிப்பிட்டார்

பிரதமரின் கிராம சாலை திட்டத்தை நிறைவேற்றுவதில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாகவும் அமைச்சர் கூறினார்

சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் பொள்ளாச்சி அணைக்கட்டு ஆகிய இடங்களிலும் விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்படும் என்றார்

மானியக்கோரிக்கை சட்டப்பேரவையில் இன்று கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு ஆகிய துறைகளுக்கான மானியக்கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்று வருகிறது

ராஜீ அவையில் சமர்ப்பித்தார்

காமராஜ் சமர்ப்பித்தார் உடுமலை தமிழகத்தில் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை வேப்பேரி கால்நடை மருத்துவ கல்லூரியில் மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிட்டார்

கால்நடை மருத்துவ படிப்புக்கான இடங்களை அதிகரிப்பது குறித்து முதலமைச்சருடன் கலந்தாலோசிக்கப்படும் என்றும் தெரிவித்தார்

பொறியியல் தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான ஆன்லைன் பொதுகலந்தாய்வு இன்று தொடங்கியது

இணையதளவசதி இல்லாத மாணாக்கர் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்ற உதவி சேவை மையங்களிலேயே கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

பியூஷ் கோயல் உறுதியளித்துள்ளார் மக்களவையில் இதுதொடர்பாக திமுக உறுப்பினர் கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு இன்று பதில் அளித்த அவர் ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த அச்சகங்களால் தற்போது எந்தவித லாபமும் இல்லை என்று குறிப்பிட்டார்

ரயில் பயணச்சீட்டுக்களை அச்சடிக்க இனி கூடுதல் செலவு பிடிக்கும் என்றும் அதனால் பயணியர் கட்டணம் உயர்வதற்கான நிலை ஏற்படும் என்றும் எடுத்துரைத்தார்

பிரகாஷ் ஜவ்டேகர் தொலைக்காட்சி உள்ளிட்ட ஊடகங்களில் ஆபாசமாகவும் தரக்குறைவாகவும் விளம்பரங்கள் வெளியிடப்படுவதை தடுக்க வலுவான நடவடிக்கைகளின் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் வலியுறுத்தியுள்ளார் மாநிலங்களவையில் இன்று பூஜ்ஜிய நேரத்தில் சமாஜ்வாடி கட்சி உறுப்பினர் திரு

ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் கடல்பகுதியில் பலத்த சூரைக்காற்று வீசிவருவதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்வதற்கான அனுமதிச்சீட்டுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் இன்று வழங்கவில்லை

இந்நிலையில் தனுஷ்கோடி கடற்பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதோடு முகுந்தராயர் சத்திரம் மீன்பிடி இறங்குதளத்தில் பல மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழும்புகின்றன இதனால் சுற்றுலா பயணிகள் கடலுக்குள் இறங்க போலீசார் தடைவிதித்து கண்காணிப்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர்

கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட மாணாக்கர் கல்வி உதவித்தொகை பெற இம்மாத இறுதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு